உலக கோப்பைக்கான நான்காம் சுற்று வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் இன்று மக்களவையில் நடைபெறவுள்ளது எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் தெலுங்குதேசம் கொண்டுவந்துள்ள இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் விவாதம் ஏழு மணி நேரம் நடைபெறவுள்ளது

மற்ற கட்சிகளுக்கு அவரவர் உறப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது

இந்தத் தீர்மானம் வெற்றி அடையாது என்று பிஜேபி கூறியுள்ளது பிஜேபி தலைமையிலாள அரசுக்கு எதிர்பார்த்ததைவிட கூடுதல் எண்ணிக்கையில் ஆதரவு கிடைக்கும் என்று அக்கட்சி கூறியுள்ளது தீர்மானத்தின் வெற்றி தோல்வியை பற்றி கவவைப்படவில்லை என்றும் பல்வேறு துறைகளில் மத்திய அரசு தோல்வியடைந்துள்ளதை எடுத்துரைப்பதற்கு இது வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இந்தத் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்க வாய்ப்பில்லை என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று மேட்டுரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சூசகமாகத் தெரிவித்தார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஆசியாள் உடனான உறவிற்கு முக்கிய இடம் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்திய ஆசியான் தில்லி பேச்சுவா்த்தையில் உரையாற்றிய அவர் பொருளாதாரம் இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறினார் ஆசியானை மையமாக கொண்டு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தாா் அனைத்து பிராந்தியத்திலும் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு என்ற கருத்தில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அனைவருக்குமான பொதுவான சட்ட விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதிலும் சுதந்திரமான செயல்பாடுகள் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் என்பதற்கும் இந்தியா தெளிவான கருத்துடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஆசியானை மையப்படுத்தி பிராந்திய பாதுகாப்புக் கட்டமைப்பை மேம்படுத்த அரசு நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருகிறது என்றும் திருமதி சுஷ்மா சுவராஜ் கூறினார் வாட்ஸ் அப்பில் பரப்பப்படும் உன்மைக்குப் புறம்பான செய்திகளை தடுப்பது குறித்து சியான தீர்வு காணுமாறு அந்நிறுவனத்திற்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த சமூக ஊடகத்தில் தொடர்ந்து பொய்யான தகவல் பரப்பப்பட்டால் உரிய சுட்ட நடவடிக்கைகளை வாட்ஸ் அப் நிறுவனம் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் சமூக ஊடகங்களை முறையாக பயன்படுத்துவது தொடர்பான கொள்கைகளை வழிவகுக்க சும்பந்தப்பட்டவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினருடன் அரசு ஆலோசிக்க உள்ளதாகத் தெரிவித்தார் சட்டப்படி நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையாகவும் செயல்பட வேண்டும் என வாட்ஸ் அப் நிறுவனத்தை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் பீஹார் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத் தொடர் பாட்னாவில் இன்று தொடங்குகிறது

நடப்பு நிதியாண்டில் முதல் கூடுதல் நிதிநிலை அறிக்கை இந்த கூட்டத் தொடரில் தூக்கல் செய்யப்படவுள்ளது அரசின் செயல்பாடுகள் குறித்து அவையில் பிரச்சினை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன அவையை கமூகமாக நடத்த ஒத்துழைக்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் அவைத் தலைவர் திரு விஜயகுமார் சவுத்திதி அழைப்பு விடுத்துள்ளார் தேசிய தொழில்நுட்ப கழகங்கள் நாடுமுழுவதும் உள்ள திறமையான மாணவ மாணவிகளுக்கு உயர்தர தொழில்நுட்ப கல்வியை வழங்கி வருவதாக குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா்

அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் சமகாலத்தில் தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஆராய்ச்சியை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தற்போதைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் இத்தகைய கல்வி நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பு காரணமாக நாட்டின் மூளைமுடுக்குகளிலும் பொறியியல் கல்வி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறினார் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மேற்குவங்க மாநிலம் கோரக்பூர்செல்கிறாா்

இந்நிகழ்ச்சியில் மேற்கு வங்க ஆளுநர் திரு கேசிநாத் திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்துகொள்கிறார்

பல்வேறு காரணங்களால் கடந்த மாதம் நடைபெறவிருந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்தி வைக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமெரிக்கா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹீதர் நாவெட் தெரிவித்துள்ளார் இதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக்பாம்பியோ மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜேம்ஸ் மேட்டீஸ் ஆகியோர் இந்தியா வரவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்திய பசிபிக் பிராந்திய மற்றும் சா்வதேச அளவில் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அமெரிக்கா சென்றிருந்தபோது இந்த பேச்சுவார்த்தை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு இடஒதுக்கீட்டை நிர்ணயிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டாம் என நாட்டிலுள்ள கல்வி நிறுவனங்களை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது

இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்யதது இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைஅமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது இதன் மீதான உத்தரவு வரும் வரை பணியிடங்கள் நிரப்பும் பணிகளை ஒத்தி வைக்குமாறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மாளியக்குழு சுற்றறிக்கை அனுப்புயுள்ளது பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடு தப்பிச்செல்வோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வழிவகை செய்யும் பொருளாதார குற்ற தடுப்பு மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கிய அவசர சுட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது கடனை திரும்பி செலுத்தாதது உள்ளிட்ட பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு சுப்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது இதுபோன்ற பொருளாதார குற்றங்களில் நீதி வழங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது என இது பேசிய நிதியமைச்சர் குறித்து திரு பியூஸ்கோயல் கூறினார்

ரூபாய்க்கும் அதிகமான பொருளாதார குற்றங்களில் ஈடுபடுவோர் இந்த சட்ட வரம்பின் கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார் பி எஸ் என் எல் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து முதல் கட்ட விசாரணை நடைபெற்று முடிந்துள்ளதாக சிபிஐ தில்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சீன நிறுவனம் ஒன்றுக்கு முறைகேடாக நிதி வழங்கியதால் இந்த இழப்பீடு ஏற்பட்டதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணை அதிகாரிகளிடமிருந்து இறுதி அறிக்கை கிடைத்தவுடன் ஆறு வார காலத்திற்குள் விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சிபிறக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் பாத்போரா வனப் பகுதியில் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக்கொல்லப்பட்ட தீவிரவாதி பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டிளை இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க பயணத்திற்கு அழைக்குமாறு தனது நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திருமதி சாரா சாண்டர்ஸ் இது தொடர்பாக டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாடுகளிடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இந்த பயணத்தின் போது ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் வன்முறைகளை குறைக்கும் வகையில் தாலிபான்களுக்கு எதிராக வலுவாள நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தானை அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது தெற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தானின் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அமெரிக்க ரானுவப்படையின் மத்திய தளபதி ஜோசப் ஓட்டல் தெரிவித்துள்ளாா் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்று அவர் கூறினார் உலக கோப்பைக்கான நான்காம் சுற்று வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது

நாளை நடைபெறவுள்ள தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா பிரான்ஸை எதிர்கொள்கிறது ஆடவர் பிரிவில் இந்திய அணி இறுதி ஆட்டத்திற்கும் முன்னேறும் வாய்ப்பினை இழந்தது நியுஸிவாந்துக்கு எதிராக முதலாவது ஹாக்கி டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதுள்ளது